திருநரேந்திரமோடி இன்றுமாலை இந்தியா புறப்பட்டார்

ஆசிரியர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

இதனிடையே இதேவழக்கில் அமலாக்கத்துறைகைதுசெய்வதிலிருந்துமுன் ஜாமீன் கோரிதிருசிதம்பரம் செய்தமனுவினைஉச்சநீதிமன்றம் தாக்கல் இன்றுநிராகரித்தது இந்தமனுவைவிசாரித்தநீதிபதிகள் பானுமதி திருபோப்பண்ணாஆகியோர் அடங்கியஅமர்வு இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது இரண்டுநாள் அரசுமுறைபயணம் மேற்கொண்டபிரதமா் ரஷ்யாவுக்கு திருநரேந்திரமோடி இன்றுமாலை இந்தியா புறப்பட்டார் ரஷ்யாவில் தாம் மேற்கொண்டபயணம் இரு நாடுகளின் நட்புறவையும் மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகவும் அதிபர் திரு புட்டினுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் நன்றியைதெரிவித்துக் கொள்வதாகவும் தில்லிபுறப்படும் முன் தமதுடுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

விளாடிவோஸ்டாக்கில்தான் இந்தியாமுதல் தூதரகத்தைதிறந்ததுஎன்றுகுறிப்பிட்டபிரதமா் உலகின் கிழக்குப் பகுதியில் உள்ளதொலைதூர நாடுகளுடன் ஒருங்கிணைந்துமுன்னேற்றதிட்டங்களைசெயல்படுத்துவதுமுக்கியமானதாகும் என்றுகூறினார்

இந்தியா ரஷ்யா இடையேவர்த்தகஒத்துழைப்புத் திட்டங்களைமேற்கொள்வதற்கான இணையதளத்தையும் பிரதமர் தொடங்கிவைத்தார் மாநாட்டின் ஒருபகுதியாகதிருநரேந்திரமோடி ஜப்பான் பிரதமர் திரு திருமகதீர் ஸோஅபே மலேசியபிரதமர் ஷின் பின் முகமது மங்கோலியஅதிபர் கல்த் மகீன் படுல்காஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் ஆசிரியர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

இந்நாளையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடி முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிமற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர் புதுதில்லியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் சிறப்பாகபணியாற்றியஆசிரியர்களுக்குதேசியவிருதுகளைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வழங்கினார் தமிழகத்தைசேர்ந்தடாக்டர் மன்சூர்அலிமற்றும் திருசெல்வக்கண்ணன் இவ்விருதுகளைபெற்றுக் கொண்டனர் கரூர் மாவட்டம் பரமத்திஒன்றியத்தில் உள்ளதொடக்கப்பள்ளிஆசிரியரானதிருசெல்வக்கண்ணன் இந்தவிருதுகிடைத்திருப்பதுதமதுபணிக்குகிடைத்த அங்கீகாரம் என்றுகூறினார்

இந்நாளையொட்டிபள்ளிகளில் பல்வேறுகலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன

அரசுமுறைப் பயணமாகஅமெரிக்காசென்றுள்ளஅவர் ஸான் ஹூசேயில் நடைபெற்றமுதலீட்டாளர்கள் கூட்டத்தில் கலந்துகொண்டுபேசினார்

முதலமைச்சரின் வெளிநாட்டுபயணம் மூலம் அறிவிக்கப்பட்டமுதலீடுகள் தமிழகத்திற்குகொண்டுவரப்பட்டால் திமுகசார்பில் அவருக்குபாராட்டுவிழாநடத்ததயாராகஉள்ளதாகஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்றுதிருப்பூர் அருகேநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் இந்தவெளிநாட்டுபயணத்தின் இரண்டாயிரம் கோடி மூலம் ரூபாய்க்கும் கூடுதலாகமுதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாகசெய்திகள் வெளியானதைசுட்டிக்காட்டினார்

திருகடம்பூர் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் வ உ பின்னர் சிதம்பரனார் பெயரில் ஒட்டப்பிடாரத்தில் நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றுகூறினார்

நெல்லையில் உள்ளவஉசி யின் மணிமண்டபத்தில் மாநிலஅமைச்சர் திருமதிராஜலஷ்மிமற்றும் அதிகாரிகள் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினா் சி யின் பிறந்தநாளையொட்டி வ வ தூத்துக்குடிதுறைமுகத்தைபொதுமக்கள் இலவசமாகபார்வையிடஅனுமதிக்கப்பட்டனர்

சென்றமாதம் பல்கலைக்கழகமானியக்குழுமதிப்பீடுசெய்ததன் அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சா் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

கர்நாடகாவின் காவிரிநீர்பிடிப்புப் பகுதிகளில் கனமழைபெய்துவருவதையடுத்து அம்மாநிலஅணைகளில் இருந்துகாவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகஒகேனக்கல் காவிரிஆற்றிலும் நீர்வரத்துஅதிகரித்துள்ளது இதனால் பரிசல் இயக்கமீண்டும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது

எனவேகரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறுமாவட்டநிா்வாகம் வெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடுத்துள்ளது

உலகக்கோப்பைகால்பந்துபோட்டிக்கானஆசியதகுதிச்சுற்றுஆட்டத்தில்இந் தியாஇன்றுஓமனைதிர்கொள்கிறது